எடப்பாடி

கஜா புயலால் சேதமடைந்த பகுதிகளில் பயிர்க்காப்பீட்டு தொகையை மாநில அரசே செலுத்தலாம் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி

புவனேஸ்வரில் நடைபெறும் உலகக்கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் ஆஸ்திரேலியா அயா்லாந்தையும் இங்கிலாந்து சீனாவையும் எதிா்கொள்கின்றன

எடப்பாடி

முதலமைச்சர் எய்ட்ஸ் தின செய்தி மக்களிடையே எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஒன்றாம் தேதி உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி இன்று விடுத்துள்ள செய்தியில் தமிழகத்தில் ர்ஐஏ எய்ட்ஸ் தொற்று நோய் இல்லாத நிலையை உருவாக்கிட அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கூறியுள்ளார்

நிர்மலா சீதாராமன் கஜா புயலால் சேதமடைந்த பகுதிகளில் பயிர்க்காப்பீட்டு தொகையை மாநில அரசே செலுத்தலாம் என்றும் பின்னர் காப்பீட்டுத்தொகை வழங்கும்போது அந்த தொகையை பிடித்தம் செய்து கொள்ளலாம் என்றும் தமிழக அரசு தலைமை செயலரிடம் ஆலோசனை மேற்கொண்டதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி

சேதமடைந்த தென்னை மரங்களுக்கு பதிலாக இதர மாநிலங்களிலிருந்து மரக்கன்றுகள் கொண்டு வர ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் வீடுகள் சேதமடைந்தோருக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின்கீழ் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் உறுதியளித்தார் தொடர்ந்து பேராவூரணி பயணியர் மாளிகையில் மாநில அமைச்சர்கள் திரு

உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோருடன் புயல் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார்

இப்பணிகள் முடிவடைந்த உடன் நிவாரணத் தொகை அவரவர் வங்கி கணக்குகளில் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கஜா தங்கமணி நாகை மாவட்டத்தில் புயலினால் துண்டிக்கப்பட்ட மின் இணைப்புகளை சீரமைப்பதில் மின்சார வாரியம் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி தெரிவித்துள்ளார் வெளியூர்களிலிருந்து வந்து நாகையில் தங்கி மின் இணைப்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களை நேற்றிரவு சந்தித்த அமைச்சர் அவர்களுக்கு பாய் தலையணை போர்வை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் மேலும் இம்மாவட்டத்தில் மின்சாரம் கிடைக்காத பகுதிகளுக்கு விரைவில் மின்சாரம் கிடைக்க ஆவண செய்யப்படும் என்றார் ஆளுநர் அடுக்குமாடி குடியிருப்புகளில் பாதுகாப்பு தணிக்கை கட்டாயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று மின்சார பாதுகாப்பு தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் அடுக்கு மாடி குடியிருப்புகளில் மின்சாரம் மூலம் தீ விபத்து ஏற்படுவதை தடுக்க இது உதவும் என்றார்

குரங்கணி தேனி மாவட்டம் குரங்கணியில் மலையேற்ற பயிற்சிக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேனி மாவட்ட வன அலுவலர் கௌதமன் தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி சீன அதிபர் ஸி ஜின் பிங் ஐநா பொது செயலர் ஆன்டனியோ குட்ரஸ் உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டுள்ளனர் வேளாண்துறையில் நீடித்த பாரபட்சமற்ற வளர்ச்சியை உறுதி செய்வதே இம்மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு

சர்வதேச சூரிய ஒளி கூட்டமைப்பு போன்ற நிறுவனங்கள் மூலம் இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை பிரதமர் ட்விட்டரில் எடுத்துரைத்தார் சவுதி அரேபிய இளவரசருடன் பொருளாதாரம் கலாச்சாரம் ளிசக்தி துறைகளில் நடத்திய பேச்சுக்கள் பயனுள்ளதாக அமைந்தது என்றும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார்

தெலுங்கானாவில் பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு ராஜ்நாத்சிங் சிர்பூர் வாரங்கல் நாகார்ஜீன் சாகர் த்நகர் ஆகிய பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் குலாம் நபி ஆசாத் மல்லிகார்ஜீன கார்கே ஆகியோர் பல்வேறு இடங்களில் பேரணியில் கலந்துகொள்கின்றனர்

காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சச்சின் பைலட் உதய்பூர் மற்றும் ஜெய்சால்மியர் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

அருண்ஜேட்லி மத்திய புள்ளியியல் துறை வெளியிட்டுள்ள பொருளாதார புள்ளி கணக்குகள் நாட்டின் பொருளாதாரத்தின் உண்மையான நிலைமையை வெளிப்படுத்துவதாக மத்திய நிதியமைச்சர் திரு

ஜிதேந்திரா சிங் தொலைதூர மலைவாழ் கிராமங்களில் மருத்துவ சிகிச்சையை உறுதி செய்வதற்கு ஹெலிகாப்டர் மருத்துவ மையங்கள் துவங்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் தொழில்கூட்டமைப்பின் சுகாதார உச்சிமாநாட்டில் பேசிய அவர் தனியார் மருத்துவமனைகள் சிறு நகரங்களிலும் ஊரக பகுதிகளிலும் சிகிச்சையை விரிவுபடுத்த கேட்டுக்கொண்டார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின்கீழ் இதற்கு உதவிகள் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் கூறினார் மிஸ்ரா பெங்களுருவில் எல்லை பாதுகாப்பு படை தீவிரவாத எதிர்ப்பு பயிற்சி மையத்தை துவக்கியுள்ளதாக அதன் தலைமை இயக்குனர் திரு

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஸ்லை பாதுகாப்பு படையின் முயற்சிகளால் தற்போது இந்தியா பங்களாதேஷ் எல்லை பகுதிகளில் குற்ற செயல்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார்

அபய்குமார் சிங் இன்று நியமிக்கப்பட்டுள்ளார் இப்பதவியிலிருந்த திரு பொன்மாணிக்கவேல் பணி ஓய்வு பெறுவதையடுத்து அபய்குமார் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக இவர் தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனத்தின் ஊழல் தடுப்பு தலைமை அலுவலராக பதவி வகித்தார் வேலூர் சிறைக் கைதிகளுக்கு நேர்மையான முறையில் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டே சிறை அதிகாரிகள் உதவிட வேண்டும் என்று தமிழக சிறைத்துறை தலைவா் திரு அசுதோஷ் சுக்லா கேட்டுக்கொண்டுள்ளார்

வானிலை தென்தமிழக கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதால் டெல்டா மற்றும் தென்மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது